ரகளையில் ஈடுபட்ட எட்டு உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்

வேளாண் பொருட்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக் கொள்கை எக்காரணத்தைக் கொண்டும் கைவிடப்படமாட்டாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார்

முறையாக இன்று பணியில் சேர்க்கப்பட்டனர் இந்திய சீன ராணுவ கமாண்டர் நிலையிலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது

பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மாநிலங்களவையில் நேற்று வேளாண் தொடர்பான மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் போது அவையில் ரகளையில் ஈடுபட்ட எட்டு உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் அவைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு இதற்கான உத்தரவை பிறப்பித்தாா் இந்த உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடரின் எஞ்கிய நாட்கள் முழுவதற்கும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் மீது எதிர்க்கட்சிகள் கொடுத்திருந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் திரு வெங்கையா நாயுடு நிராகரித்தார்

இதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு வி முரளிதரன் அவையில் தாக்கல் செய்தார் சூரல் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது குறித்து பேசிய அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இந்த எட்டு உறுப்பினர்களும் நேற்று அவையில் நடந்து கொண்ட விதம் ஏற்க முடியாதது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறிளார்

இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர்

இதையடுத்து நான்கு முறை ஒத்திவைக்கப்பட்ட அவை பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது பின்னர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த இதர உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மாநிலங்களவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று நடந்து கொண்ட விதம் கண்டனத்துக்குரியது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் நாடாளுமன்றத்துக்கு வெளியே இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் அவைத்தலைவா் உறுப்பினர்களின் பெயரை குறிப்பிட்டு அவையிலிருந்து வெளியே செல்லுமாறு அறிவித்தபோது தேவையில்லாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டது தவறான செயல் என்று தெரிவித்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஜனநாயத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கவிலை என்றும் திரு பிரகலாத் ஜோஷி குற்றம் சாட்டினார் வேளாண் பொருட்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக் கொள்கை எக்காரணத்தைக் கொண்டும் கைவிடப்படமாட்டாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார்

ஏதிர்க்கட்சிகள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக விவசாயிகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் குற்றம்சாட்டினார் விவசாய துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் மூன்று முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறித்து அவர் பெருமிதம் தெரிவித்தார் வேளாண் துறையில் புதிய தொழில்நுட்பம் கொண்டுவரப்பட்டு அதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கும் விதத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு மத்திய அரசு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு உறுதியான விவசாய கட்டமைப்பை ஏற்படுத்த இந்த சுட்டம் உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக விவசாய விளைப்பொருட்கள் மீதான இடைத்தரகா்களின் குறுக்கீடுகள் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் கடந்த பல ஆண்டுகளாக விவசாயிகள் இடைத்தரகர்களிடம் பரிதவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிடடார் பீகாரில் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட ஒன்பது நெடுஞ்சாலை திட்டங்கள் மூலம் அம்மாநிலம் பொருளாதார வளாச்சிபெறும் என்று பிரதமர் தெரிவித்தார் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் மேற்கொள்வது எளிதாகும் என்றும் இதன்காரணமாக பயண நேரம் குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அம்மாநிலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மூன்று பாலங்களையும் மக்களின் பயன்பாட்டிற்காக திரு நரேந்திரமோடி திறந்து வைத்தார் பீகாரில் கண்ணாடி இழை இணையதள வசதியையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார்

இணையவழி கல்வி கேளாண் கேவை தொலைதூர மருத்துவம் ஆகிய திட்டங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை வரலாற்றில் ஹெலிகாப்டர் பிரிவில் இரண்டு பெண் அதிகாரிகள் முதல் முறையாக இன்று பணியில் சேர்க்கப்பட்டனர் இவர்கள் கடற்படை போர்க்கப்பலில் பணியாற்றுவார்கள் இதுவரை இந்த பணிகளில் பெண் அதிகாரிகளை நியமிப்பதில் இருந்த கட்டுப்பாடுகள் தளா்த்தப்பட்டதை அடுத்து தற்போது அவா்கள் பணியில் சேர்க்கப்பட்டனா்

இவர்கள் அனைவரும் நாட்டில் உள்ள பல்வேறு கடற்படை தளங்களில் பணியாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய எல்லையான லடாக் பகுதியில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையில் இந்திய சீன ராணுவ கமாண்டர் நிலையலான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது

இந்த கூட்டத்தில் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை இணைச் செயலாளகளும் கலந்து கொண்டனா் ஏல்லைப் பகுதியில் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் விதத்தில் பேச்சுவார்த்தை இருந்ததாக எமது செய்தியாளர் தொவிக்கிறார் ஐம்மு கஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இன்று அத்தமீறி தாக்குதல் நடத்தியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கு ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்ததாக ராணுவ செய்தி தொடர்பாளர் கர்னல் தவீந்தர் ஆனந்த் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பான மாநிலங்களில் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

உலக பிரசித்திடெற்ற தாஜ்மகாலை கற்றுலாப் பயணிகள் பார்வையிட ஆறு மாதங்களுக்குப் பிறகு இன்று அனுமதி அளிக்கப்பட்டது

நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் பேர் மட்டுமே தாஜ்மகாலை பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தொல்லியில் துறை கூறியுள்ளது

மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தின் பிவண்டி நகரில் மூன்று மாடி கட்டிடம் இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி ஏழு குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர்

கட்டிட விபத்தில் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோா் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது